பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வான்வழியாக பார்வையிட்டார்

இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது

நீட்டிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் அம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்குவங்க மாநிலத்திற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் முன்தொகையாக வழங்கப்படும் என்று பிரதமா் திரு நரேநிரமோடி அறிவித்துள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சன் செல்வி மம்தா பானபாஜியுடன் ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் இன்று பார்வையிட்டார் பின்னர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமிடம் செல்வி மம்தா பாள்ஜி புயல் சேதம் தொடர்பான அறிக்கையை சம்ப்பித்து மத்திய அரசு மறுசீரமைப்பு பணிகளுக்கு நிதி வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் அப்போது பிரதமர் அனைத்து விதமாள உதவிகளும் மேற்குவங்க மாநிலத்திற்கு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார் புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் தவா இரண்டு வட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி அறிவித்தார்

அதன் பின்னா் ஒடிசா மாநிலத்தில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாா்வையிடுவதற்காக பிரதமா் புவனேஸ்வர் புறப்பட்டுச் சென்றார் விமான நிலையத்தில் அவரை அம்மாநில ஆளுநர் திரு கணேஷிலால் முதலமச்சர் திரு நவின் பட்நாயக் ஆகியோர் வரவேற்றனர்

இதற்கிடையே புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பிள் நிர்வாகக் குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹா்ஷவா்தன் தோ்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

இந்த கூட்டம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் பொருளதார வளர்ச்சி என்பது ஆரோக்கியத்தை எமயப்படுத்தியதாகவும் மனித வளத்தை மேம்படுத்தக் கூடியதாகவும் இருக்கும் என்று தெரிவித்தார்

இந்த நோய் பரவல் காலத்தில் இந்தியாவிள் அடிப்படை மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக இதர நாடுகளைவிட இந்தியாவில் நோய் தொற்று பரவல் குறைந்துள்ளதாக திரு லவ் அகாவால் தெரிவித்தாா்

தமிழகத்தில் சென்னையை தவிர இதர மாவட்டங்களில் நாளை முதல் ஆட்டோக்களை இயக்குவதற்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே ஆட்டோக்களை இயக்க அனுமதி அளிக்கப்படுவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆட்டோ ஒட்டுநர் தவிர ஒரு பயணி மட்டுமே ஆட்டோவில் பயணம் செய்ய வேண்டும் இருவரும் கட்டாயம் முக கவசம் அணிய வேண்டும் ஆட்டோக்களை நாள் ஒன்றுக்கு மூன்று முறை கிருமி நாசினி தெளித்து குத்தம் செய்ய வேண்டும் கைகளை கத்தம் செய்வதற்கான கிருமி நாசினி கட்டாயம் ஆட்டோவில் வைத்திருக்க வேண்டும் ஒட்டுநா்கள் சோப்பு கொண்டு அடிக்கடி கைகளை கத்தம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று பாதிக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஆட்டோக்களை இயக்க அனுமதி இல்லை என்றும் மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி வீதம் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கிலிருந்து நான்கு கதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசா்வ் வங்கி கவா்னா் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளாா் மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிகளுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் முன்று புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

வங்கிகள் வழங்கும் புதிய கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவா கூறினார் வங்கிக் கடன்களுக்கான மாத தவணை செலுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்தார் உணவு தாளிய உற்பத்தி புதிய சாதனை அளவாக மூன்று புள்ளி ஏழு சதவீதத்தை எட்டியுள்ளதாகவும் அவா் தெரிவித்தார் இதன் காரணமாக அந்நிய செலாவணி ஒன்பது புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

பொருளாதார சூழ்நிலை குறித்து ரிசா்வ் வங்கி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இதன்படி மஸ்கட் தோஹா ரியாத் பஹ்ரைன் மற்றும் துபாயிலிருந்து இயக்கப்படும் இந்த விமானங்கள் மூலம் சுமார் ஆயிரம் பேர் அழைத்து வரப்டுவதாக தெிவிக்கப்பட்டுள்ளது ஒரு விமானம் பெங்களுருவுக்கும் பஹ்ரைனிலிருந்து தோஹாவிருந்து திருவனந்தபுரத்திற்கும் மஸ்கட்டிலிருந்து கேரளா மாநிலம் கண்ணூருக்கும் ரியாத்திவிருந்து ஹைதராபாத்துக்கும் இயக்கப்படுகின்றன தபாயிலிருந்து இயக்கப்படும் மூன்று விமானங்கள் கொச்சி ஹைதராபாத் பறீநகள் ஆகிய இடங்களுக்கு செல்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த கூட்டத்தில் தலைமை உரையாற்றிய திருமதி சோனியாகாந்தி அம்பன் புயல் மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவா்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகக் கூறினாா்

பாகிஸ்தானின் பயணியர் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது பாகிஸ்தானின் லகூரிலிருந்து கராச்சி நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் தரையிறங்குவதற்கு முன்பு மக்கள் அதிக அளவில் வசிக்கக்கூடிய பகுதியில் விழுந்து தீப்பற்றியது

சுர்வதேச பல்லுயிர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இந்நாளையொட்டி மத்திய கற்றுக்சூழல் மற்றும் வனத்துறை அமைக்ள் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இன்று புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றினாா் அப்போது பேசிய அவர் உலகில் எட்டு சதவீத பல்லுயிரிகளை இந்தியா பாதுகாத்து வருவதாகத் தெரிவித்தார்

நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பட்டப் படிப்புகளில் பல்லுயிரி பாடத்திட்டங்கள் கற்று கொடுப்பது குறித்து திரு பிரகாஷ் ஜவடேக்கா் பெருமிதம் தெரிவித்தாா்